தமிழகத்தில் கூடுதல் தளா்வுகள் அறிவிக்கப்பட்டபோதிலும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கள் கேட்டுக் கொண்டுள்ளார் சுற்றுலாத் தலங்களை திறப்பது குறிதது மத்திய அரசு ஆலோசனையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வெள்ளமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளாா் ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் மாநாடு நாளை நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் குடியரகத் தலைவா் திரு ராம்நாத கோவிநத் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரையாற்றுகின்றனர் உபர்கல்வித் துறையின் சீர்திருத்த நடவடிக்கைகளில் தேசிய கல்விக் கொள்கையின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் இந்த மாநாட்டில் மாநிலங்களின் கல்வி அமைச்சா்கள் துணைவேந்தா்கள் மற்றும் கல்வித்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் தமிழகத்தில் கூடுதல் தள்வுகள் அறிவிக்கப்பட்டபோதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

கோவில்பட்டியில் செய்தியாளா்களிடம் பேசிய இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையில் தவறான குற்றச்சாட்டுக்களை அரசுக்கு எதிராக தெரிவித்து வருவதாகக் குறிப்பிட்டார் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு பெருமளவு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குணமடைவோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு கடம்பூர் ராஜூ கூறினா்

மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு செல்வமூர்த்தி அவர்களுக்கு மருந்து பெட்டங்களை வழங்கினார் இந்த மையத்தில் தமக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குணமடைந்த ஒருவர் தெரிவித்தார்

தமிழகத்தில்தான் இந்த நோய் தொற்று காரணமாக ஏறபடும் உயிரிழப்புகள் குறைவாக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் இணையவழிக் கல்விக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை தொடங்குவதற்கு முன் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊட்டச்சத்து முறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டுமென்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இணையவழி வகுப்புகளில் வருகை மற்றும் செயல்திறன் மதிப்பீடு கட்டாயமில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இணையவழி வகுப்புகள் குறித்த புகார்களை பெற்றோர்கள் மின் அஞ்சல் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து நாளை தெடங்க உள்ள நிலையில் ஒட்டுநா்கள் மற்றும் நடத்துந்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஐந்து மாதங்களுக்குப் பிறகு பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளதால் ஒட்டுநர்கள் கவனமாக பணி புரிய வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

அகர்பத்தி உற்பத்தி செய்பவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடா்ந்து மேற்கொண்டு வருகிறது சுயசா்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் தானியங்கி அக்பத்தி உற்பத்தி செய்யும் கருவிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இந்த தொழிலில் இடம்பெயா்ந்த தொழிலாளா்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என சென்னை அசோக்நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் சி சரஸ்வதி கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதற்கான நடவடிக்கைகள் மாநிலத்தில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அவரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

கோவை தேனி திண்டுக்கல் நீலகிரி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு புள்ளி எட்டு மீட்டர் வரை எழும்பக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிகெட் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது

முதல் போட்டியில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது உலக ஒப்பன் ஆன்லைன் செஸ் போட்டியில் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இனியனுக்கு துணை முதலமைச்ச் திரு ஒ பன்னீர்செல்வமும் உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்